எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மோட்டார் வாகன சுட்டப்படி ஒட்டுநர் உரிமம் வாகன சான்று போன்றவற்றை புதுப்பிப்பதற்கான காலஅவகாசமும் ஜுன் மாதம் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது முதியோர் உதவித்தொகை ஆயிரம் ரூபாயை பயனாளிகளின் வீடுகளுக்கே சென்று வழங்குவதற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது

சண்முகம் தெரிவித்துள்ளார்

மாற்றியமைக்க ரயில்வே துறை தயார் நிலையில் உள்ளது இனி விரிவான செய்திகள தமிழகத்தில் கூட்டுறவு நிறுவனங்களில் பெற்ற பயிர்க்கடன் வீட்டு வசதி கூட்டுறவு சங்க கடன் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திற்கான தவணை மீனவ கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் கைத்தறி கூட்டுறவு சங்கங்களில் பெறப்பட்ட கடன் தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகத்தின் சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு பெற்ற கடன் ஆகியவற்றுக்கான கடன் தவனைத் தொகையை செலுத்துவதற்கு மூன்று மாத கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளாா்

சிப்காட் நிறுவனத்தின் மென் கடலுக்கும் மூன்று மாத காலஅவகாசம் அளிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் மோட்டார் வாகன சுட்டத்தின்படி உரிமங்கள் மற்றும் வாகன தகுதி சான்று புதுப்பிக்க வேண்டியதற்கான கால அவகாசமும் மூன்று மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்ச் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு கடைகள் மற்றும் நிறுவனங்கள் சட்டம் எடைகள் அளவைகள் சுட்டம் ஆகியவற்றின் கீழ் உரிமங்கள் புதுப்பிக்கப்படுவதற்கும் காலஅவகாசம் வழங்கப்பட்டுள்ளது

வாடகை வீடுகளில் குடியிருப்போர் வாடகை செலுத்துவதில் சிரமங்கள் இருப்பதை அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்திருப்பதாகவும் மாா்ச் மற்றும் ஏப்ரல் மாதத்திற்கான வீட்டு வாடகையை இரண்டு மாதங்கள் கழித்து பெற்று கொள்ளுமாறு வீட்டு உரிமையாளர்களை அன்புடன் கேட்டுக் கொள்வதாகவும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகத்தில் கொரோன வைரஸ் தொற்று இரண்டாம் கட்டத்தை எட்டியிருப்பதை குறிப்பிட்ட முதலமைச்சா் மூன்றாம் கட்டத்திற்கு பரவாமல் இருக்க பொதுமக்கள் தங்கள் வீட்டிலேயே இருந்து அரசுக்கு ஒத்துழைப்பு தரவேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் அத்தியாவசியப் பொருட்களை வாங்குவதற்கு அரசு பிறப்பித்துள்ள நேரக்கட்டுப்பாடுகளை கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் பொதுமக்களிடையே வதந்திகள் பரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார் அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு நல்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ள முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி விழித்திருப்போம் விலகியிருப்போம் வீட்டிலே இருப்போம் கொரோனாவை வெல்வோம் என்றும் கூறியுள்ளார் தமிழகத்தில் மாதாந்திர முதியோர் உதவித்தொகை பெறும் பயனாளிகளுக்கு அவர்களின் வீடுகளுக்கே சென்று ஆயிரம் ரூபாய் உதவித் தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது

இது சும்பந்தமாக அனைத்து துறை அலுவலகா்கள் வங்கிகள் மற்றும் தபால் துறை ஊழியா்களுக்கும் உரிய அறிவுரைகளை வழங்குமாறும் மாவட்ட ஆட்சியர்கள் கேட்டு கொள்ளப்பட்டுள்ளனர் தமிழக அரசு ஒய்வுதியதாரா்கள் குடும்ப ஒய்வுதியதாரா்கள் ஏப்ரல் மே மற்றும் ஜுன் மாதங்களில் அளிக்கும் உயிர் வாழ் சான்றினை நடப்பாண்டு முதல் ஜுலை ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக இன்று வெளியான மாநில அரசின் செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் முதல் ஜுன் வரையில் கோடைக்காலம் நீடிப்பதாலும் தற்போது கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் இருப்பதாலும் இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று ஒய்வு பெறும் அரசு மருத்துவர் செவிலியர் மற்றும் மருத்துவ தொழில்நுட்ப பணியாளர்கள் அனைவருக்கும் ஓய்வுக்கு பின் ஒப்பந்த முறையில் மேலும் இரண்டு மாதங்கள் பணியை தொடர தற்காலிக பணிநியமன என ஆணை வழங்கப்படும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் முதலமைச்சா் இன்று விடுத்துள்ள அறிக்கையில் உலகெங்கும் தீவிரமாக பரவிவரும் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த அரசு எடுத்துவரும் போர்க்கால நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு தரவேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார்

சண்முகம் தெரிவித்துள்ளார்

இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த நோய் தொற்றுக்கான பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கு சென்னை ஸ்டான்லி மருத்துவமனைக்கும் தற்போது அனுமதி பெறப்பட்டிருப்பதாகத் தெரிவித்தார் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் வீடுகளை சுற்றி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் வசிக்கும் அனைவரது உடல்நிலையும் கண்காணிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார் சுகாதாரப் பணியாளா்கள் இப்பணியினை மேற்கொண்டு வருவதாகவும் அவா் தெரிவித்தாா் மாநிலம் முழுவதும் இந்த நோய் தொற்றுக்கான மருத்துவ வசதிகளை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய குழுவினர் இந்த மருத்துவமனையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள வசதிகள் திருப்தி அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்தனா்

மெகராஜ் இன்று பார்வையிட்டார்

சரோஜா தெரிவித்துள்ளாா் ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் வைரஸ் தடுப்பு மற்றும் சிகிச்சை பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாற்றுத் திறனாளிகளுக்கு இரண்டு மாதங்களுக்கான பராமரிப்பு உதவி தொகை முன்கூட்டியே வழங்கப்படும் என்றும் தெரிவித்தாா்

இந்த பெட்டிகளை தனிமைப்படுத்தப்பட்டுள்ள நோயாளிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும் என்று ரயில்வே துறை தெரிவித்துள்ளது

மோட்டார் வாகன சுட்டபடி வினியோகிக்கப்படும் அனைத்து ஆவணங்களுக்கும் இந்த உத்தரவு பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் மாநில அரசுகள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்றும் அத்தியாவசிய சேவைகளுக்கான போக்குவரத்து தடையின்றி செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது திமுக

க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் எழுதிய கடிதம் சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு பிரகாஷிடம் இன்று ஒப்படைக்கப்பட்டதாக திமுக